விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் மற்றும் கொள்கையாக உள்ளது என மத்திய வேளாண் துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் கூறியுள்ளார்

தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் விபத்துக்களை தடுக்க புதிய பாதை அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை ஜாம்ஷெட்பூர் அணிகளுக்கிடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் விண்வெளி திட்டங்களின் பலன் அனைத்துதரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக பிரதம் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் விண்வெளி துறையை சா்ந்த தொழில் துறையினா் மற்றும் கல்வியாளா்கள் இடையே காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் விண்வெளி ஆராய்ச்சிப் பணிகளில் அதிக அளவில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்தியா விரைவில் விண்வெளி தொழில் மையமாக உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தாா் இத்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்த்திருத்தங்கள் தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதோடு மட்டுமன்றி தகவல் தொழில் நுட்பத் துறையை போன்று விண்வெளி துறையிலும் இந்திய இளைஞா்கள் தங்களது திறமையை பரைசாற்ற உதவியாக இருக்கும் எனவும் பிரதமர் தெரிவித்தார் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் மற்றும் கொள்கையாக உள்ளது என மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் தமிழகம் தெலங்கானா மகாராஷ்டிரா மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த அகில இந்திய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தம்மை சந்தித்த விவசாய பிரதிநிதிகள் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் அளித்திருப்பதாக அவர் கூறினார் எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மற்ற விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு எப்போதும் தயாராக உள்ளது என்றும் திரு நரேந்திரசிங் தோம் குறிப்பிட்டார் விவசாயிகள் பிரச்சினையை அரசியலாக்க வேண்டாம் என எதிர்கட்சிகளுக்கு மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சா் திரு நிதின் கட்கரி வேண்டுகோள் விடுத்துள்ளாா் அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அவர் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்கள் மற்றும் சமுதாயத்தில் உள்ள ஏழை எளியோர் தொழிலாளர்கள் விவசாயிகளின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு பாடுபட மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார் விவசாயிகளுக்கு பயனளிக்க்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது சரியல்ல என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் உலகை வழி நடத்துவதில் சீனாவை விட இந்தியா முன்னோடியாக திகழும் என பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் வணிக கங்கங்களின் கூட்டமைப்பு மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர் இந்தியாவின் ராணுவ வலிமை குறித்து யாரும் சந்தேகப்பட தேவையில்லை என்றாா் லடாக் எல்லைப் பகுதியில் சீன ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு முயற்சிகளை எதி்த்து இந்திய ராணுவ வீரர்கள் துணிச்சலுடன் போரிட்டு விரட்டியடித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் லடாக் விவகாரம் உலகம் மாறி வருகிறது என்பதை எடுத்துரைத்திருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் ஐ நா சபையில் சீர்த்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கள் வலியுறுத்தியுள்ளார்

சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக ஏழாவது தவணையாக ஆறாயிரம் கோடி ரூபாயை மத்திய நிதித்துறை விடுவித்துள்ளது

தரும்புரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தடுக்க அப்பகுதியில் புதிய பாதை அமைக்க அரகக்கு பரிந்துரைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி கா்த்திகா இடைக்கால ஏற்பாடாக இந்த சாலையில் கூடுதலாக சோலா் மின்விளக்குகள் ஃப்ளிங்கள் எனப்படும் மின் சமிக்ஞைகள் மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொருத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார்

அதிவேகமாக செல்லும் வாகனங்களுக்கு ஆன் லைன் வாயிலாகவே அபராதம் விதிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் பூர்ரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவிற்கு ஆன் லைன் முன்பதிவு மூலமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என திருச்சி மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்துள்ளார்

ஈரானின் ஐபகர் துறைமுகத்தை கூட்டாக பயன்படுத்துவது குறித்த முத்தரப்பு ஆலோசனைக் கூட்டம் இந்தியா ஈரான் உஸ்பெகிஸ்தான் இடையே நேற்று காணொளி காட்சி வாயிலாக நடைபெற்றது இந்தியாவில் கசடு மேலாண்மை கட்டமைப்பை மேம்படுத்த சி கங்கா அமைப்பு நா்வே நாட்டின் ஆராய்ச்சி அமைப்புடன் புரிந்துணா்வு ஒப்பந்தம் செய்துள்ளது வாகனங்களில் வேக கட்டுபாடு கருவி பொருத்துவதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதுடன் டுசல் மீதான மாநில அரசின் வாட் வரியை குறைக்க வேண்டும் என தமிழ்நாடு வாரி உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகளை இத்திட்ட இயக்குறர் திரு மனோஜ்குமார் நேரில் ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் தபாயிலிருந்து வந்த பயனிகளிடமிருந்து கமார் இரண்டரை கிலோ எடையுள்ள தங்கம் மற்றும் வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுக் செய்தி ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை மற்றும் ஜாம்ஷெட்பூர் அணிகள் தலா ஒரு கோல் அடித்ததால் இப்போட்டி டிராவில் முடிவடைந்தது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஐதராபாத் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது